நிர்வாகத்தை உருவாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் பாகிஸ்தான் அமைச்சர் ஷா முகமது குரேஷியை சந்திக்க உள்ளார்

மாநிலம் ராணுவப்படையினருக்கும் தீவிரவாதிகளுக்குமிடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றுவருகிறது

காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

ஏற்கனவே நாட்டின் உள்ள வளங்களை கொண்டு நாட்டு நலனுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் நாட்டின் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தேசிய நலன் கருதி எந்த ஒரு கடுமையான முடிவை எடுக்க தமது அரசு தயங்கியது இல்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறினார் நியுயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுச் சபை கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் பாகிஸ்தான் அமைச்சர் ஷா முகமது குரேஷியை சந்திக்க உள்ளார் இது குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் இந்த சந்திப்பை இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சு வார்த்தைகளின் தொடக்கம் என்று கருதக்கூடாது என்றும் தெளிவுபடுத்தினார் பாகிஸ்தான் தரப்பில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாகவும் இரு அமைச்சர்களுக்கும் வசதியான ஒரு நேரத்தில் சந்திப்பு நடைபெறும் என்றும் அவர் கூறினார்

சண்டையின் போது வீரமரணம் அடைந்த இந்திய எல்லைப்பாதுகாப்பு படை வீரரின் உடல் பாகிஸ்தான் பகுதியில் சிதைக்கப்பட்டது குறித்து இந்திய தரப்பில் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் இந்த நடவடிக்கை சர்வதேச நெறிமுறைகளை மீறியது என்றும் காட்டு மிராண்டிதனமானது என்றும் திரு ரவீஸ்குமார் தெரிவித்தார் குற்றவாளிகளின் தேசிய அளவிலான மின்னணு பாலியல் தகவல் கட்டமைப்பை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார் ஆன் லைனில் ஒருங்கிணைப்பட்டு மையப்படுத்தப்பட்ட இந்த தகவல் கட்டமைப்பு நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் பார்வையிடமுடியும் பாலியல் குற்றவாளியின் பெயர் புகைப்படம் முகவரி கைரேகைப்பதிவு உள்ளிட்ட விவரங்கள் இந்த தகவல் தளத்தில் இடம் பெற்றிருக்கும்

இந்த தகவல் கட்டமைப்பு பாலியல் புகார்களை புலனாய்வு செய்வற்கும் விரைவாக குற்றங்கள் தொடர்பான நீதிமன்றத்தில் விசாரித்து முடிப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் இதனைை தொடங்கிவைத்து பேசுகையில் தெரிவித்தார்

மத்திய உள்துறை அமைச்சகத்தின்கீழ் செயல்படும் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் கட்டுப்பாட்டில் பாலியல் குற்றவாளிகள் தகவல் தளம் செயல்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ரஃபேல் போர் விமான விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார்

கிராம செவிலியர்கள் ஆற்றி வரும் சேவைகள் காரணமாக நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளும் தாய்மார்களும் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

இது குறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் கிராம செவிலியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் பணித் திறனை பாராட்டியுள்ளார் முத்தலாக் முறையை தடை செய்து மத்திய அரசு பிறப்பித்த அவசர சட்டத்தை சிவசேனா வரவேற்றுள்ளது

இதேபோன்று உத்தரபிரதேச மாநிலம் அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டுவதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கவேண்டும் என்றும் சிவசேனா வலியுறுத்தியுள்ளது

முசாஃப்பர்பூர் பெண்கள் காப்பகத்தில் பாலியல் வன்முறை நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்த தகவல்களை வெளியிடுவதற்கு ஊடகங்களுக்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிதிவித்துள்ளது

ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பந்திப்போரா மாவட்டத்தில் இன்று நண்பகல் கூட்டு ராணுவப்படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது

தொடர்ந்து சண்டை நடைபெற்றுவருவதாகவும் உயிரிழப்பு மற்றும் பாதிப்புகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை பயன்படுத்தி ருமேனிய தொழில் அதிபர்கள் இங்கு முதலீடு செய்ய முன்வர வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் தமது ஏழு நாள் தென் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக நேற்று முன்தினம் ருமேனியா தலைநகர் புக்காரெஸ்ட் வந்தடைந்த அவர் இன்று அந்நாட்டின் தொழில் அதிபர்களிடையே உரையாற்றினார்

ஹெல்மெட் அணிவதை கட்டாயமாக்கி பிறப்பிக்கப்பட்ட அரசாணை மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு எஸ் மணிக்குமார் திரு சுப்பரமணியன் ஆகியோர் அடங்கிய அமர்வு அதிகரித்து வரும் சாலை விபத்துக்கள் மற்றும் உயிரிழப்பை கருத்தில் கொண்டு இருசக்கர வாகனங்கள் பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் வாகன ஓட்டிகள் இருவரும் இஹெல்மெட் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவில் கூறியுள்ளது